சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இடைத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன

சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பண்டிகைகளை கொண்டாடுவது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளா்

உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது

இவர்களில் திரு ஜக்கையன் மட்டும் தமது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடதம் அளித்தார்

இந்த உத்தரவை எதிா்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாித்த சென்னை உயா்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த செல்வி இந்திரா பானா்ஜியும் நீதிபதி திரு குந்தரும் இருவேறு கருத்துக்களுடன் தீர்ப்பளித்தனர் இதையடுத்து வழக்கை மூன்றாவது நீதிபதி திரு சத்திய நாராயணா விசாரித்தாா் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளித்த அவர் பேரவைத் தலைவரின் உத்தரவில் சட்ட விதிமுறை மீறல் இருப்பதாக தாம் கருதவில்லை என்று குறிப்பிட்டார் முதலமைச்சருக்கு எதிராக ஆளுநரிடம் மனு அளித்தபோது இதில் தம்மால் தலையிட முடியாது என்று ஆளுநர் தெரிவித்த தகவலை ஏற்கனவே விசாரணை நடந்தபோது தலைமை நீதிபதி அம்வில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி திரு சத்ய நாராயணா தலைமை நீதிபதியாக இருந்த செல்வி இந்திரா பானா்ஜி வழங்கிய தீா்ப்பில் தவறு எதுவும் இல்லை என்றாா்

உயா்நீதிமன்றத்திலிருந்து நல்ல தீாப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அதில் தாம் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் கூறினார்

நேரத்திலும் மக்களை சந்திக்க திமுக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எந்த இந்த தீர்ப்பு காலம் தாழ்ந்து வழங்கப்பட்டிருந்தாலும் அனைவரும இதனை ஏற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டுமென மத்திய இணை அமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மக்களாட்சி மாண்புக்கு ஏற்றபடி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாள அரசு உடனடியாக பதவிவிலகி மக்கள் தீர்ப்பை பெற வேண்டுமென்று இந்திய கம்யுனிஸ்ட்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இதேகருத்தை மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

சட்டம் ஒழுங்கு மற்றும் தேர்தலுக்கான சூழலை ஆய்வு செய்து இடைத்தேர்தலுக்கான தேதி முடிவு செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ கூறியுள்ளார் அநேகமாக மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் ஆரிய சமாஜத்தின் நான்குநாள் சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் தற்போது குளிர்கால பண்டிகைகள் கொண்டாடப்பட இருப்பதை சுட்டிக்காட்டினார் தலைநகர் தில்லியில் நிலவும் மாசு காரணமாக முதியோர்களும் குழந்தைகளும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண ஆரிய சுமாஜம் பாடுபட்டு வருவதாகக் குறிப்பிட்ட திரு ராம்நாத் கோவிந்த் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மாற்று எரிசக்தி முறைகளை கண்டுபிடிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார் சென்னை ஆளுநர் மாளிகையை பிளாஸ்டிக் இல்லாத வளாகமாக மாற்றும் வகையில் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று துணிப் பைககள் மற்றும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து புற்று நோயை தடுப்போம் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கா்களை வழங்கினார் மேலும் ஆளுநர்கள் பற்றிய புகைப்பட அரங்கத்தையும் அவர் திறந்து வைத்தார் மத்தியில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சியை மேற்கொள்வது ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் தெரிவித்துள்ளாா் உயர்கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆராய்ச்சிக்கான சூழலை மேம்படுத்த பிரதம் திரு நரேந்திரமோடி உறுதிபூண்டிருப்பதாகக் கூறினார் ஆராய்ச்சிக்கான ஆய்வகங்கள் மட்டுமன்றி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிலையங்களை மேம்படுத்தவும் கவனம் செலுத்தப்படுவதாகக் குறிப்பிட்டார் புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதன் மூலமே நாடு வளம்பெறும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் சட்டவிரோத தொலைபேசி இணைப்பகம் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்ச் திரு தயாநிதிமாறன் அவரது சகோதரா் திரு கலாநிதிமாறன் உள்ளிட்டோா் மீதான குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்வதை ரத்து செய்ய கோிய வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் திரு தயாநிதிமாறன் உள்ளிட்ட ஏழு பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏர்செல் மாக்ஸிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் உள்ளிட்ட ஒன்பது போ் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது

மகரவிளக்கு பூஜையையொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தென் மாநிலங்களைச் சேர்ந்த இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர்களின் கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார்

திருப்பதியில் உள்ளது போன்று பக்தர்களை வரிசையில் அனுமதிப்பது ஆன்லைன் முன்பதிவு உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் உள்ள குடிசைமாற்று வாரிய குடியிருப்புகளில் தீவிர கொசு ஒழிப்பு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென அந்த வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கு தேசிய தர நிர்ணய ஆணையத்தின் பி கிரேடு அந்தஸ்து கிடைத்திருப்பதாக பல்கலைக்கழக துணை வேந்தர் திரு கே முருகன் கூறியுள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சாகித்ய அகாடமி சார்பில் தமிழ் தெலுங்கு சிறுகதைகள் மொழி பெயர்ப்பு பயிலரங்கம் இன்று தொடங்கியது தருமபுரி நகரில் குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டிடங்களுக்கு இடையே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சும் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை காவல்துறையினா் பறிமுதல் செய்துள்ளனா் சிவகங்கை மாவட்டத்தில் நிலம் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்று வரும் ஃபிரென்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் பி வி சிந்து சாய்னாநேவால் ஸ்ரீகாந்த் சாய் பிரனித் உள்ளிட்ட பத்து இந்தியர்கள் இன்று கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகின்றனர்